நரேந்திரமோடி சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார்

செய்யப்படுகிறது

அமர்த்துமாறு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

வசதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்ய வர்தன் சிங் ரத்தோர் இன்று தொடங்கி வைக்கிறார்

கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் மூன்று நாள் அரகமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள நா்வே பிரதமர் எா்னாசோல் பா்க்கை பிரதமா் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் இருதாப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பல்வேறு துறைகளில் திட்டங்கள் மேற்கொள்வது தொடர்பாகவும் இரு நாடுகளும் ஆலோசனை மேற்கொள்கின்றன நா்வே உடனான இருதரப்பு வாத்தகத்தின் மூலம் தற்போது இந்தியாவுக்கு நூறு கோடி டாவா் வருமானம் கிடைக்கிறது இதனை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக ஆவோசனை மேற்கொள்ளப்படும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா திரு வெங்கையா நாயுடு ஆகியோரையும் நார்வே பிரதமர் சந்தித்து பேசுகிறார் மூ நா்வே பிரதமர் எர்னாசோல்பெர்க் புதுதில்லியில் நடைபெறும் ரெய்ஸினா ஆவோசனைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் புவி அரசியல் மற்றும் புவி வியூகங்களை வகுக்கும் இந்த மாநாட்டில் பிரதமா் திரு நரேந்திரமோடி வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர்

மறு ஆய்வு செய்யப்பட்ட குடிமக்கள் திருத்த சுட்ட மசோதாவை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார்

நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இதன் அறிக்கை மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது பதவி நீக்கம் செய்யப்பட்ட மத்திய புலனாய்வு அமைப்பின் இயக்குநர் திரு அலோக் குமார் வா்மாவை மத்திய அரசு மீண்டும் பணியில் அமா்த்த வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது மத்திய அரசு திரு அலோக்குமார் வாமாவை விடுப்பில் அனுப்ப வேண்டும் என்றும் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இன்று தீாப்பளித்துள்ளது எனினும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் விசாரணை முடியும் வரை திரு வாமா முக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குடிமக்கள் திருத்த சுட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்பது உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அஇஅதிமுக திரணமூல் காங்கிரஸ் தெலுங்குதேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்த கொண்டனர் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து அஇஅதிமுக வும் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கோரி தெலுங்கு தேசம் மற்றும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் உறுப்பினா்களும் குடிமக்கள் திருத்த சட்ட மசோதாவை திரும்பப்பெற வேண்டுமென்று திரிணமூல் காங்கிரஸ் உறுப்பினர்களும் வலியறுத்தி கோஷம் எழுப்பினர் இந்தியாவில் வேளாண் மற்றும் உற்பத்தித் துறைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் உயரும் வாய்ப்பு உள்ளதாக மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது சென்ற ஆண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளதாக பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு கபாஷ் சந்திர கள்க் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினா் ஜெயந்தி பலுசாலி துப்பாக்கியால் கட்டுக் கொல்லப்பட்டார் நேற்று இரவு குஜராத் மாநிலம் பூஜ்ஜிலிருந்து மும்பை சயாஜிநகரி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்புப் பெட்டியில் பயணம் செய்த அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார் தனிப்பட்ட முறையில் வைத்திருந்த துப்பாக்கியை காவல்துறையினா் கண்டெடுத்தனா் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குஜராத் மாநில பிஜேபி யின் துணைத்தலைவராக பதவி வகித்து வந்த அவர் மீது பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர் பதவியை ராஜிநாமா செய்துள்ளாா் என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில நிலவும் பாதுகாப்பு நிலைமை குறித்து கண்டறிவதற்கு வடமாநில ரானுவ தளபதி லெப்டினென்ட் ஜெனரல் ரன்வீர்சிய் அங்கு சென்றுள்ளார் ரஜோரி மற்றும் அகநூர் பகுதிகளில் ஆயத்த நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார் தீவிரவாதிகளின் ஊடுறுவல் குறித்தும் அவர்களுக்கு பதில் தாக்குதல் நடத்துவது குறித்தும் நேற்று அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ஊடுறுவல் முயற்சிகள் பலமறை தோற்கடிக்கப்பட்டது குறித்து அதிகாரிகளுக்கு பாராட்டு தெிவித்த அவர் அத்துமீறி நடத்தப்படும் தாக்குதலின்போது உயிரிழப்புகளை குறைப்பதற்கு கூடுதல் கவனத்துடன் செயல்படுமாறு அவர் அறிவுறுத்தினார் தனியார் எப் எம் அலைவரிசைகளில் அகில இந்திய வானொலியின் செய்திகளை ஒலிபரப்பும் வசதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் சா்னா் ராஜ்ய வா்தன் ரத்தோா் இன்று தொடங்கி வைக்கிறார் அகில இந்திய வானொலி நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் மக்களுக்கு நல்ல செய்திகளை வழங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி வாயிலாக வானொலிக்கு கூடுதல் சிறப்பு கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

சா்வதேச நிதியத்தின் தலைமை பொருளாதார ஆவோசகராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக மாரீஸ் ஆர்ட்ஸ் பீல்டு வகித்த இந்த பதவியில் முதல் முறையாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பதவி தமக்குக் கிடைத்த மாபெரும் கௌரவமாகும் என்று கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைக் நடப்பு கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று ஒரு சுட்ட முன் வடிவு மூன்று திருத்தச் சட்ட முன் வடிவுகள் ஆகியவை அறிமுகம் செய்யப்படவுள்ளன வனத்துறை அமைச்சா் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தமிழ்நாடு வனத்திருத்த சுட்ட முன் வடிவையும் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு திரு எஸ் பி வேலுமணி தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சுட்ட முன்வடிவு மற்றும் நகராட்சிகள் சட்ட திருத்த முன் வடிவுகளையும் அறிமுகம் செய்கிறார் ஏற்கனவே நேற்று எட்டு சுட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தன அவை யாவும் இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படவுள்ளன மேலம் இந்த நிதியாண்டின் அரசுத்துறை கூடுதல் செலவுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் அவையில் தூக்கல் செய்கிறா் அதுவும் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது குடியரசு தினத்தையொட்டி அகில இந்திய வானொலியின் சார்பில் அகில பாரத கவி சம்மேளனம் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை மறுநாள் மாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது

தமிழ் மொழியில் பூமி பந்து என்ற தலைப்பில் கவிஞர் குகை மா புகழேந்தியின் கவிதை இடம்பெறவுள்ளது மியான்மில் ஆயுதம் தாங்கிய குழுக்களுடன் அமைதிப் பேச்சு நடத்த அந்நாட்டு அரசு தபாராக உள்ளதாக அறிவித்துள்ளது அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் யூ ஸா தேய் இதனை தெரிவித்தார் நாட்டில் அமைதியை ஏற்படுத்தவதற்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாகக் கூறிய அவர் அமைதிக்குழுவின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார் குடிமக்களின் உரிமை குறித்து அரசியல் ரீதியாக ஆலோசனை மேற்கொள்ள அரசு திறந்த மனதுடன் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார்

சென்ற வெள்ளிக்கிழமை அந்நாட்டில் நான்கு காவல்துறை நிலைகளில் அரக்கன் ஆயுதக்குழு நடத்திய தூக்குதலுக்குப் பின்னா் அந்நாட்டு அரசு பேச்சுவார்தைக்கு அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது

பயணிகள் இதனை கவனத்தில் கொள்ளுமாறு இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

தலைநகர் தில்லியில் கடும் குளிர் நிலவுகிறது இந்த நிலை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நியுசிலாந்துக்கு எதிரான தொடரிலும் அவர் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பூம்ராவுக்கு பதிலாக பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் விளையாடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் போட்டிகளில் அபாரமாக பந்து வீகம் சித்தார்த் கௌல் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார்